நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன

நாளை மறுநாள் நடைபெற உள்ள புதுவை சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தில் மாநில அரசின் பிரச்சனைகளை விவாதிக்க அஇஅதிமுக ஒத்திவைப்பு பிரேரணை கொடுத்துள்ளது மோடி பெண்கள் குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவத்தினரின் உடல்நலத்தை பேனுவது தொடர்பான குறிக்கோள்களை எட்டுவதில் சகநாடுகளுக்கு உதவ இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

தாய்மார்களின் ஆரோக்கியமே குழந்தைகளின் எதிர்கால தீர்மானிப்பதால் தாய் சேய் நலப்பணிகளில் நாடுகளுக்கிடையே கூட்டாண்மை அவசியம் என்றும் கூட்டாண்மை மூலமாகவே இலக்குகளை எட்ட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் தடுப்பூசி திட்டத்திற்கு கிடைத்துள்ள வெற்றி குறித்து இம்மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டி இத்தகைய அறிவு மற்றம் அனுபவத்தை சக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதே இம்மாநாட்டின் நோக்கம் என்றார்

இம்மாநட்டை இந்தியா நடத்துவது இது இரண்டாவது முறையாகும் நாடாளுமன்றம் நாடாளுமன்ற் குளிர்கால கூட்டத் தொடரின் இரண்டாவது நாளான இன்று பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்தி வைக்கப்பட்டன மக்களவையில் ரஃபேல் ரக போர் விமான பேரம் குறித்து கூட்டு நாடாளுமன்றக் குழு விசாரணை தேவை என காயங்கிஸ் வலியுறுத்தி உள்ளது அஇஅதிமுக உறுப்பினர்கள் மேகதாது அணைப்பிரச்சனை தொடர்பாக அவையில் மையப்பகுதியில் கூடி கோஷம் இட்டனர் தெலுங்கும் தேசம் மற்றும் சிவசேனா உறுப்பினர்களும் தத்தம் பிரச்சனைகளை வலியுறுத்தியதால் ஏற்பட்ட அமலிக்கிடையே அலுவல்கள் முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன

சட்டிஷ்கரில் அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற காங்கிரஸ் இன்று மாலை சட்டமன்ற காங்கிஸ் குழுவின் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறது மத்தியப் பிரதேசத்தில் மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோரப்போவதில்லை என்று இரண்டாவது இடத்தில் வந்த பிஜேபி அறிவித்த நிலையில் தனிப்பட்ட பெரிய கட்சியாக உருவெடுத்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் இன்று ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளனர் ராஜஸ்தானில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வெற்றியை தொடர்ந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இன்று ஜெய்ப்பூரில் கூடி ஆலோசனைகளில் ஈடுபட்டுள்ளனர் முதலமைச்சர் யார் என்பது பற்றிய முடிவு சுமுகமான முறையில் எடுக்கப்படும் என பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு சச்சின் பைலட் தெரிவித்துள்ளார் தெலுங்கானாவில் ஹைதராபாத் ராஜ்பவனில் நாளை நடைபெற உள்ள விழாவில் புதிய முதலமைச்சராக டிஆர்எஸ் தலைவர் திரு சந்திர சேகர் ராவ் மீண்டும் பதவி ஏற்க கூடும் என தகவல் வெளியாகி உள்ளது மிசோரம் மாநிலத்தில் மிசோ தேசிய முன்னணியின் சட்டமன்றக் குழு தலைவராக நேற்று மாலை தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு சோராம்தங்கா முதலமைச்சராகிறார் பதவி ஏற்பு விழாவிற்கான ஏற்பாடுகளும் புதிய அமைச்சரவையை முடிவு செய்யும் பணிகளும் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன தாஸ் ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக திரு சக்தி காந்த தாஸ் இன்று பொறுப்பேற்றுள்ளார் ரிசர்வ் வங்கி ஆளுநர் பதவியில் இருந்து விலகிய இப்பதவிக்கு ஊர்ஜித் பட்டேலுக்கு பதிலாக அவர் திரு நியமிக்கப்பட்டார் ரிசர்வ் வங்கி ஆளுநர் பதவிக்கு சரியான தகுதி உள்ளவர் திரு சக்தி காந்த தாஸ் என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண் ஜெட்லி கூறியுள்ளார் மத்திய அரசின் முன்னாள் பொருளாதார விவகாரங்கள் துறை செயலரான திரு சக்தி காந்த தாஸ் ஏற்கனவே தமிழக அரசின் முதன்மை தொழல்துறை செயலராகவும் பணியாற்றி உள்ளார்

எடப்பாடி இன்று காலை காணொளி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்ச்சியர் டாக்டர் சுப்ரமணியன் ரிப்பன் வெட்டி பாலைத்தில் போக்குவரைத்தை தொடங்கி வைத்தார்

அன்பழகன் மேகதாது அணை விவகாரம் குறித்து தீர்மானம் நிறைவேற்ற புதுச்சேரி சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம் நாளை மறுநாள் நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரி அரசின் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க பேரவைத்தலைவர் திரு வைத்திலிங்கத்திடம் ஒத்தி வைப்பு பிரேரணை கொடுக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு அன்பழகன் தெரிவித்தார்

பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதியை வழங்க மறுப்பது சட்டவிரோதம் என்றும் எனவே இந்த பிரச்சனைகள் குறித்து சட்டமன்றத்தில் வெளிப்படையாக விவாதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

சுதேசி மில் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் சாலை வசதி அமைத்து பொதுமக்களை பார்வையிட அனுமதிக்குமாறு துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி உத்தரவிட்டிருப்பதால் காடுகள் அழிக்கப்படும் அபாயம் உள்ளதாக திரு அன்பழகன் கூறினார்

சிபிஎம் நியமன எம்எல்ஏக்கள் பற்றிய வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு மீது புதுவை அரசு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனக்கோரியும் புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தியும் மார்க்சிய கம்யுனிஸ்ட் கட்சியின் மாநிலப் பிரிவினர் இன்று புதுவையில் ஊர்வலம் நடத்தி முரசு கொட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்

ராஜாங்கம் திரு முருகன் திரு நிலவழகன் உள்ளிட்ட மூத்த சிபிஎம் தலைவர்கள் இதில் கலந்து கொண்டனர் போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக எதேச்சையாக அந்த இடத்திற்கு வந்த முதலமைச்சர் திரு நாராயணசாமி போராட்டத்தின் நோக்கம் குறித்து அறிந்தவுடன் பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் உள்ளிட்டவர்களுடன் தாமும் போராட்டத்தில் கலந்து கொண்டார்

பிரச்சனையில் நீதித்துறை தலையிட்டு தலைமை நீதிபதி திரு தனபால் தலைமையிலான நீதிபதிகளின் பிரதிநிதிக் குழு கைதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து கைதிகள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர் கைதிகளின் நியாயமான கோரிக்கைகளை சட்டப்படி நிறைவேற்றவும் பரோல் பிரச்சனையை கைதிகள் எழுத்து வடிவில் கொடுத்தால் சென்னை உயர்நீதிமன்றத்திடம் எடுத்துச் செல்லவும் பேச்சுவார்த்தையின் போது நீதிபதிகள் உறுதியளித்தனர் ஒப்பந்தம் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் ஒத்துழைக்க உத்திரப்பிரதேஷ் மாநிலம் நீரட்டில் உள்ள சுவாமி விவேகாநந்தர் சுபாரதி பல்கலைக்கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துகொண்டுள்ளது இந்த இரு பல்கலைக்கழகங்களுக்கும் இடையே ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை காலத்திற்கு பரிமாற்றம் கொள்ளவும் குறைந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு தேவையான வசதிகளை பகிர்ந்தது கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது

ஏற்கனவே ஆழ்கடலுக்குள் சென்றுள்ள மீனவர்கள் இன்று மாலைக்குள் கரை திரும்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான கால் இறுதிப் போட்டியும் ஜெர்மனி பெல்ஜியம் அணிகளுக்கு இடையிலான காலிறுதிப் போட்டியும் நாளை நடைபெறும்